குஜாத்தில் சூரத் விமானநிலைய விரிவாக்கப்பணிகளுக்கு பிரதமர் திரு நநரேந்திரமோடி அடிக்கல் நாட்டினார் தண்டியில் தேசிய உப்பு சத்தியாக்கிரக நினைவிடத்தையும் அவர் நாட்டிற்கு அர்ப்பணித்தார்

நாடாளுமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது

மக்களவைத்தேர்தல் ஏற்பாடுகள் தொடர்பாக ஜார்கண்ட் தலைநகர் ராஞ்சியில் தேர்தல் ஆணையம் இன்று ஆலோசனை நடத்தியது

இந்தியா நியுசிவாந்து அணிகளுக்கிடையேயான நான்காவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி ஹாமில்டனில் நாளை நடைபெறுகிறது

இந்த பத்து நகரங்களில் சூரத்தும் ஒன்றாக இருக்கும் என அவர் குறிப்பிட்டார்

தண்டியில் மகாத்மாகாந்தி மேற்கொண்ட யாத்திரையின் நினைவாக அமைக்கப்பட்டுள்ள தேசிய உப்பு சத்தியாக்கிரக நினைவிடத்தை பிரதமர் நாட்டுக்கு அர்ப்பணித்தார்

இந்திய விடுதலைப்போராட்டத்தில் உப்பு சத்தியக்கிரகம் வரலாற்றுச் சிறப்புமிக்க போராட்டமாக அமைந்தது குறிப்பிடத்தக்கது சூரத்தில் வீனஸ் மருத்துவமனையையும் அவர் திறந்துவைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் ஆயுஷ்மான்பாரத் உலகின் மிகப்பெரிய காப்பீட்டுத்திட்டம் என்று கூறினார் ஏழை எளிய மக்கள் இதன்மூலம் உயர்தரமான மருத்துவ சிகிச்சை பெற வழி ஏற்பட்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்திரதனுஷ் தடுப்பூசிதிட்டம் தாய் சேய் இறப்பு விகிதத்தை வெகுவாக குறைத்துள்ளது என்று பிரதமர் தெரிவித்தார்

இதனைபொட்டி புதுதில்லி ராஜ்காட்டில் உள்ள மகாத்மாகாந்தியின் நினைவிடத்தில் குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத்கோவிந்த் குடியரகத்துணைத்தலைவர் திரு வெங்கப்யா நாயுடு பிரதமர் திரு நரேந்திரமோடி பாதுகாப்புத்துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமன் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி உட்பட பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் இந்த நிகழ்ச்சியை ஒட்டி சர்வமத பிரார்த்தனை நடைபெற்றது

குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் விடுத்துள்ள செய்தியில் மகாத்மாகாந்தி மற்றும் என்னற்ற விடுதலைப்போராட்ட வீரர்களின் தியாகத்தை நாடு நன்றியுடன் நினைவுகூர்வதாக தெரிவித்துள்ளார்

பிரதமர் திரு நரேந்திரமோடி விடுத்துள்ள டிவிட்டர் செய்தியில் காந்தியின் வழியில் தமது அரசு சென்றுகொண்டிருப்பதாக தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது நடப்பாண்டிற்கான முதல் கூட்டம் என்பதால் குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத்கோவிந்த இரு அவைகளின் கூட்டுக்கூட்டத்தில் உரையாற்றவுள்ளார் இடைக்கால பட்ஜெட் நாளை மறுநாள் தாக்கல் செய்யப்படுகிறது இந்த கூட்டத்தொடர் கமூகமாக நடைபெறுவதை உறுதிசெய்வது குறித்து விவாதிப்பதற்காக மக்களவைத்தலைவர் திருமதி சுமித்ரா மகாஜன் தலைமையில் அனைத்துக்கட்சித்தலைவர்கள் பங்கேற்ற கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது கூட்டம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக திருமதி சுமித்ரா மகாஜன் செய்தியாளர்களிடம் இந்த தெரிவித்தார் இதேபோன்ற அனைத்துக்கட்சிக் கூட்டத்திற்கு மத்திய அரசும் மாநிலங்களவைத்தலைவரும் நாளை அழைப்பு விடுத்துள்ளனர்

அஞ்சலக வங்கிசேவை திட்டம் மக்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டுவந்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திரு பியூஷ்கோயல் கூறியிருக்கிறார் அஞ்சலக வங்கி சேவை திட்டத்தின் இரண்டாம் ஆண்டை குறிக்கும் வகையில் புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் குறிப்பாக கிராமப்புற மக்களிடையே இந்த மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக கூறினார்

வங்கி சேவையில் புரட்சிகரமான இந்த திட்டத்தின் மூவம் கிடைக்கும் தரமான சேவைகளை மக்கள் பயன்படுத்திக்கொள்ளவேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் நிகழ்ச்சயில் பேசிய தொலைத்தொடர்பு துறை அமைச்சர் திரு மனோத்சின்ஹா ஒவ்வொரு மக்களவைத் தொகுதிக்கும் ஒரு அஞ்சலக வங்கியை ஏற்படுத்தவேண்டும் என்பதே அரசின் நோக்கம் என்று குறிப்பிட்டார் இரண்டரை வட்சத்திற்கும் மேற்பட்ட தபால்காரர்கள் இந்த சேவையில் ஈடுபட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் நாடு முழுவதும் ரயில்பாதைகளை மின்மயமாக்கும் இந்திய ரயில்வேயின் கனவு விரைவில் நிறைவேறவுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு பியூஷ்கோயல் தெரிவித்துள்ளார் புத்தில்லியில் இன்று ரயில்வேயின் எதிர்காலம் என்ற நிகழ்ச்சியில பேசிய அவர் கடந்த ஆண்டு நான்காயிரம் கிலோ மீட்டர் தொலைவுக்கு ரயில்பாதை மின்மயமாக்கப்பட்டதாக தெரிவித்தார் இந்த ஆண்டு ஆறாயிரம் கிலோ மீட்டர் தூரத்திற்கு ரயில்பாதை மின்மயமாக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார் உலகிலேயே இந்த அளவுக்கு வேகமாக ரயில்பாதைகளை மின்மயமாக்கும் பணி இந்தியாவில் தான் நடைபெறுகிறது என்று அமைச்சர் திரு பியுஷ்கோயல் கூறினார் புதிய ஒய்வூதிய திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலிபறுத்தி கடந்த ஒன்பது நாட்களாக மேற்கொண்டிருந்த வேலை நிறுத்தப் போராட்டத்தை அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் சங்கங்களின் கூட்டு நடவடிக்கைக் குழு விலக்கிக் கொண்டுள்ளது இன்று சென்னையில் நடைபெற்ற அந்த அமைப்பின் உயர்நிலை கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த இந்த அமைப்பிள் ஒருங்கிணைப்பாளர் திரு வின்ஸ்டன் பால்ராஜ் சென்னை உயர்நீதிமன்றத்தின் அறிவுறுத்தல் முதலமைச்சர் மற்றும் பல்வேறு கட்சித் தலைவர்களின் வேண்டுகோளை ஏற்று பேராட்டம் தற்காலிகமாக விலக்கிக்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தார் ஏழை மாணவர்களின் நலனை கருத்தில்கொண்டும் பெற்றோர்களின் உணர்வுகளை கருத்தில் கொண்டும் நாளை முதல் பணிக்கு திரும்புவது என்று முடிவெடுக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார் போராட்டத்தில் ஈடுபட்ட அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை மாநில அரசு கைவிட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் தங்களது கோரிக்கை குறித்து முதலமைச்சர் பேச்கவார்த்தை நடத்த வேண்டும் என்றும் திரு வின்ஸ்டன் பால்ராஜ் கேட்டுக்கொண்டார் ஜார்கண்ட் மாநிலத்தில் தலைமைத்தேர்தல் ஆணையர் திரு கனில் அரோரா தலைமையில் தலைமை ஆணையர்கள் கலந்துகொண்ட கூட்டம் ராஞ்சியில் இன்று நடைபெற்றது மக்களவைத்தேர்தலுக்கான ஏற்பாடுகள் மாநிலத்தில் எந்தஅளவுக்கு செய்யப்பட்டுள்ளன என்பதை தேர்தல் ஆணையர்கள் ஆய்வு மேற்கொண்டனர் மேலும் மாநிலத்தை சேர்ந்த அனைத்துக்கட்சித்தலைவர்களுடன் ஆலோசனைக்கூட்டமும் நடைபெற்றது ஜார்கண்ட் மாநிலத்தில் இரண்டாம்நாளாக முகாமிட்டுள்ள தேர்தல் ஆணையக்குழு மூத்த அதிகாரிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகளுடன் நேற்று ஆலோசனை நடத்தியது தேசிய அருங்காட்சியக நிறுவனத்தின் புதிய வளாகத்தை நொய்டாவில் இன்று மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேக்கர் தொடங்கி வைத்தார்

கலை கலாச்சாரத்துறையில் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி மையங்களை இந்த நிறுவனம் நடத்தி வருகிறது திறப்பு விழாவில் திரு மகேஷ்சர்மாவும் கலந்து கொண்டார் குப்பமேளா குறித்து காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிதரூர் தெரிவித்துள்ள கருத்து குறித்து அக்கட்சியின் தலைவர் திரு ராகுல்காந்தி அவரிடம் விளக்கம் கேட்கவேண்டும் என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இரானி வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திரு சசிதருர் மட்டும் கும்பமேளாவை மட்டும் இழிவுப்படுத்தவில்லை என்றும் உலகம் முழுவதுமான இந்துக்களை இழிவுப்படுத்தியுள்ளதாகவும் கூறினார் இந்த விஷயத்தில் திரு ராகுல்காந்தி மவுனம் சாதிப்பது அவரது ஒப்புதலுடள் திரு சசிதரூர் கருத்து தெரிவித்தாா் என்ற யூகத்திற்கு வழிவகுக்கும் என அவர் கூறினார் தேர்தல் சமயத்தில் காங்கிரஸ் கட்சியினர் இதபோன்ற கருத்துக்களை ஏன் தெரிவித்து வருகின்றனர் என்று திரு ராகுல்காந்தி விளக்கவேண்டும் என அமைச்சர் கேட்டுக்கொண்டார் இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான நான்காவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி நாளை நடைபெற உள்ளது ஹாமில்டன்னில் நடைபெறவுள்ள இந்த போட்டி காலை ஏழரை மணிக்கு தொடங்குகிறது

ஐரோப்பிய யூனியனிலிருந்து இங்கிலாந்து பிரிந்து செல்வதற்கான பிரக்ஸிட் ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துவதில் உறுதியுடன் இருப்பதாக ஐரோப்பிய யூளியன் தெரிவித்துள்ளது ஒப்பந்தத்தை செயல்படுத்துவது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த நியமிக்கப்பட்டுள்ள மத்தியஸ்தர் இதனை தெரிவித்துள்ளார் ஒப்பந்தத்தை மறுஆய்வு சுெய்யும் இங்கிலாந்து பிரதமர் திருமதி தெரசா மே யின் தீர்மானம் நாடாளுமன்றத்தில் வெற்றிபெற்றுள்ள நிலையில் அவர் இந்த கருத்தை தெரிவித்துள்ளார்

ஐரோப்பிய யூனியனிலிருந்த இங்கிலாந்து முறையாக பிரிந்து செய்துகொள்ளப்பட்ட ஒப்பந்தமே ஒரே தீர்வாக அமையும் என்று அவர் கூறியுள்ளார்